உலக பொருளாதார முன்னேற்றத்துக்கு நாடுகளின் வாத்தக கட்டுப்பாடுகள் குறைக்கப்படுவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தி உள்ளார்

வார உச்சிமாநாடு தொடங்கி நடைபெறுகிறது உலக கோப்பைக்கான ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியாவும் பெல்ஜியமும் தலா இரண்டு கோல் போட்டு சமன் செய்துள்ளன

இந்த இரு மாநிலங்களின் சுட்டப்பேரவைகளுக்கு வரும் வெள்ளி கிழமையன்று தேர்தல் நடக்க உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஜோத்பூரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா நான்கு கூட்டங்களில் பேச உள்ளார் ராஜஸ்தான் முதலமைச்சா் திருமதி வசுந்தரா ராஜே மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி திருமதி ஸ்மிருதி இராணி உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பவள் ஆளும் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்றனர்

பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி தேர்தல் கூட்டங்களில் பேசுகிறார் தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பேசுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெலங்கானா முதலமைச்சா் இந்திய எம் ஐ எம் கட்சி தலைவர் திரு உவைசி மற்றும் பலரும் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பேசுகின்றனர் உலக நாடுகள் வா்த்தக கட்டுபாடு விதிப்பதை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகி உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தி உள்ளார்

நாடுகளுக்கு இடையே வர்த்தக தடை ஏற்படுத்துவதை கைவிட்டு சுதந்திரமான வர்த்தகத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உலக நாடுகள் பரவலான நன்மையை முன்னிட்டு தங்களால் இயன்ற வரை இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

இதன் காரணமாக தொழில் தொடங்குவதில் உள்ள வாய்ப்பு இந்தியாவில் அதிகரித்துள்ளது என்றும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு எம் வெங்கையநாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மரியாதை செலுத்தினர் குடியரசு துணைத்தலைவா் தனது டிவிட்டர் செய்தியில் சுதந்திர போராட்டத்திலும் நாட்டின் முதல் குடியரசு தலைவராகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மக்களுக்கு ஆற்றிய மகத்னா பணி நினைவு கூறத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தமது செய்தியில் மறைந்த ரஜேந்திர பிரசாத் சிறந்த திறமைகளுக்கும் எளிய வாழ்வுக்கும் உயர்ந்த சிந்தனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் எடுத்துகாட்டாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டு நாட்டு மக்களுக்கு அவர் என்றென்றும் வழிகாட்டியாக விளங்குவார் என்று குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் கர்ளல் ராஜ்யவர்தன் ரத்தோர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நாட்டின் வளர்ச்சிக்கும் செமுமைக்கும் அடித்தளமிட்டவர் என்று கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியாள் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று அதிகாலை மோதல் ஏற்பட்டது சுங்ரான் இமாம் சாகிப் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்த போது பயங்கரவாதிகள் தப்பாக்கியால் கட்டதால் பாதுகாப்பு வீரர்களும் திருப்பிச் சுட்டனர் இரண்டு அல்லது மூன்று பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக நம்பப்பட்டது ஆனால் அவர்கள் தப்பி விட்டனர்

இதைபொட்டி அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பெள் பட்டேல் வெளியிட்ட செய்தியில் இந்த துபர சுப்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் பாதிப்பிற்குள்ளானவர்கள் முழு குணமடைய வேண்டுமென்று கூறியிருக்கிறார்

பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கோரியும் சரியான சிகிச்சை வேண்டியும் தொடர்ந்து போராடி வருகிறா்கள்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் இதுவே நாட்டின் முதல் அதிவேக ரயிலாக திகழும்

சமூக பொருளாதார பின்னளியை கருத்தில் கொள்ளாமல் அனைத்து மக்களுக்கும் தரமான மருத்து சிகிச்சை வழங்குவதே அரசின் கொள்கை என்று தமிழக முதலமைச்ச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்கிறா்

பின்னர்அங்குள்ள இந்திய மக்களுடன் உரையாடுகிறார்

மாற்றுதிறனாளிகளின் உரிமையை பேனுவது மற்றும் அவர்களின் சமத்துவத்தை பாதுகாப்பது என்ற லட்சியத்துக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது

இந்தியாவின் சார்பில் கற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க இந்த மாநாட்டில் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக திரு ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறாா்கள் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் ஆக்கபூர்வமான மாற்றங்களை மேற்ஷெள்வதென்று இந்தியா உறுதி அளித்துள்ளது வடகொரியா அனு ஆயுதங்களை களைந்து விட்டால் அந்த நாட்டின் அதிபர் திரு கிம்ஜாங் உள் விடுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தயார் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உறுதி அளித்துள்ளார்

சா்வதேச பொருளாதார தடைகளிலிருந்து வடகொரியாவுக்கு விலக்கு அளிக்கும்படியும் அதன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கும் படியும் வடகொரிய அதிபர் திரு கிம்ஜாங் உள் அமெரிக்காவை வலியுறுத்தி வருகிறார் தென்கொரிய தலைநகர் சியோலில் வடகொரிய அதிபர் நடத்தும் பேச்சுக்கள் அமெரிக்கா வடகொரியா இடையிலான உறவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்திய தரப்பில் ஹர்மன்ப்ரித் சிங்கும் சிம்ரன் ஜித் சிங்கும் கோல் போட்டார்கள் பெல்ஜியம் தரப்பில் அலெக்சாண்டர் ஹென்ட்றிக்ஸ் சைமன் ஆகியோர் கோல் அடித்தனர் சனிக்கிழமை கனடாவுடன் இந்திய அணியும் தென்ஆப்பிரிக்காவுடன் பெல்ஜியம் அணியும் மோத உள்ளன குருப் சி பிரிவில் தென்ஆப்பிரிக்கா கனடா இடையே நேற்று மாலை நடந்த போட்டியும் டிராவில் முடிந்தது இன்று ஏ பிரிவில் பிரான்ஸ் அணியுடன் ஸ்பெயினும் நியுசிவாந்து அணியுடன் அர்ஜெண்டினாவும் மோத உள்ளன